பல்கலைக்கழக மானியக்குழுவிற்கு மாற்றாக உயர்கல்வி ஆணையத்தை அமைக்கும் முயற்சியை கைவிடுமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் பேரிடர் மேலாண்மை பயிற்சியை பாதகாப்பாக மேற்கொள்வது குறித்த சுற்றறிக்கை அனைத்து கல்லூரிகளுக்கும் ஒரிரு நாட்களில் அனுப்பிவைக்கப்படும் என்று உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் சத்துணவு முட்டை கொள்முதலில் சுட்ட விதிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்கப்படுவதாக சமூகநலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜா தெரிவித்துள்ளார்

தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார்

இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் தற்போதுள்ள நிலையில் பல்கலைக்கழக மானியக்குழு தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் உயர்கல்வி ஆணையத்தை ஏற்படுத்த வகை செய்யும் வரைவு மசோதாவில் நிதி அதிகாரம் மனித வள மேம்பாட்டு அமைச்சகத்துக்கு வழங்கப்படுவதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தமிழக அரசுக்கு ஏற்புடையதல்ல என்றும் இதன் காரணமாக அந்த வரைவு மசோதாவை தமிழக அரசு எதிர்ப்பதாகவும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் பேரிடர் மேலாண்மை பயிற்சி வழங்குவது குறித்த குற்றறிக்கை இன்னும் ஒரிரு நாட்களில் அனைத்து கல்லூரிகளுக்கும் அனுப்பிவைக்கப்படும் என்று உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் சேலத்தில் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மாணவ மாணவியர் பேரிடர் மேலாண்மை குறித்து தெரிந்து கொள்வது அவசியம் என்றும் அதேவேளையில் பாதுகாப்பாக இப்பயிற்சியை மேற்கொள்வதற்கு மேலும் பல ஆவோசனைகள் இந்த சுற்றறிக்கை வாயிலாக கல்லூரிகளுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார்

ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் நாட்டிலுள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் முன்மாதிரியாக தமிழகம் விளங்குகிறது என்று அமைச்சர் திரு அன்பழகன் கூறினார் தமிழகத்தில் உள்ள மகளிர் கயஉதவிக்குழுக்கள் தயாரிக்கும் பொருட்கள் தரமானதாகவும் விலை குறைவானதாகவும் உள்ளதாக வணிகவரித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி தெரிவித்துள்ளார்

தரமான பொருட்களை விற்பனை செய்து மக்களின் வரவேற்பை பெற்று மகளிர் சுயஉதவிக் குழுவினர் புரட்சி செய்து வருவதாகவும் திரு வீரமணி குறிப்பிட்டார் பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கான சத்துணவு மற்றும் முட்டை கொள்முதலில் சட்ட விதிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்கப்படுவதாக சமூகநலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜா தெரிவித்துள்ளார்

குழந்தைகளுக்கு ஆங்கில பயிற்சி அளிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் ஆறு வயதிற்குட்பட்ட மாற்றுத் திறனுடன் உள்ள குழந்தைகளை கண்டறிந்து அவர்களது குறைபாட்டை நீக்குவதற்கு ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

நிகழ்ச்சிகளில் கலந்துகொண்டு குடிமராமத்து பணிகளை தொடங்கிவைத்தும் புதிய இந்த சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி விவசாயிகளுக்கு தட்கல் முறையில் விரைந்து மின் இணைப்பு கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களிடையே இத்திட்டம் வரவேற்பு பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் வரும் ஆண்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் திறன் மேம்பாடு குறித்த பாடங்கள் சேர்க்கப்படும் என்று பள்ளி கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் காவிரி நீரை எதிர்நோக்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தருமபுரி மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை முடுக்கிவிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்

இதில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்த பொதுமக்கள் தங்கள் கருத்துகளை தெரிவிக்குமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமரின் கைபேசி செயலி மற்றும் இணையதளத்தில் பொதுமக்கள் தங்களுடைய கருத்துகளை பதிவு செய்யலாம் என்று மத்திய அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

இந்திய நேரப்படி இரவு ஏழரை மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது நாளை நடைபெற உள்ள இறுதியாட்டத்தில் பிரான்ஸ் குரேஷியாவை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு எட்டரை மணிக்கு தொடங்குகிறது

தாய்வாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்